ராணுவ தளவாடங்களின் முக்கிய ஏற்றுமதி நாடாக இந்தியா மேம்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அடல் டிங்கரிங் ஆய்வக மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு வசதிகளை நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தியுள்ளது காரைக்கால் மற்றும் இலங்கைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார்

முன்னதாக மியான்மர் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ராஜ் காட்டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதியில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கரும் இன்று மியான்மர் அதிபரை சந்தித்து பேசினார் மியான்மர் அதிபர் இப்பயணத்தின் போது புத்தகயா மற்றும் ஆக்ராவிற்கும் செல்லவிருக்கிறார் ராணுவ தளவாடங்களை பெரும்பாலும் இறக்குமதி செய்யும் நாடாகத் தற்போதுள்ள இந்தியா விரைவிலேயே முக்கிய ஏற்றுமதி நாடாக மேம்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்திலும் இந்நிறுவனம் முன்னிலை வகிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று குவஹாத்தியில் தொழில் வர்த்தக பிரதிநிதிகள் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் கொள்கை உருவாக்க நிபுணர்களுடன் பட்ஜெட் உத்தேசங்கள் குறித்து கலந்தரையாடல் கூட்டம் நடத்தினார் பின்னடைவுப் போக்கில் இருந்து விலகி வரித் தகராறுகளை முடித்து வைப்பதில் உதவ அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வடகிழக்கு பிராந்தியத்தின் பாரம்பரிய தொழில்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கித் தரப்படும் என்றும் பொருளாதாரம் ஊக்கம் பெற ஏதுவாக உள்ளூர் சுயஉதவிக் குழுக்களுக்கு கூடுதல் கடன் வசதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் கட்டுக்குள் இருப்பதாகவும் போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தி இருப்பதால் குற்றவாளிகள் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் மத்திய தகவல் ஒலிப்பரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லி கலவரம் பற்றிய விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் வேண்டுமென்றே சில விஷயங்களை பேசாமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டினார் டெல்லியில் காவல்துறையினர் மற்றும் ஊடகத் துறையினர் மீதான தாக்குதல் பற்றி இக்கட்சிகள் ஏன் பேசவில்லை என்றும் அவர் வினவினார் டெல்லி வன்முறை சம்பவம் குறித்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் முரளிதர் பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழுவின் பரிந்துரைப்படி மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான நடைமுறைதான் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் காங்கிரஸ் இதை அரசியலாக்குவதன் மூலம் நீதித்துறையை மதிப்பதில்லை என்பதையே மீண்டும் வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் வன்முறைகளில் தொடர்புடைய பாரதிய ஜனதா கட்சியினரை காப்பாற்றும் நோக்கமே நீதிபதி முரளிதர் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்று முன்னதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருந்தது இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியின் பிரதிநிதி குழு ஒன்று இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து டெல்லி கலவரங்கள் தொடர்பாக மனு கொடுத்தது

சோனியா காந்தி செய்தியாளர்களிடம் பேசுகையில் வன்முறை சம்பவங்களுக்காக மத்திய அரசையும் டெல்லி அரசையும் கடுமையாக சாடினார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வன்முறையின் போது எரிக்கப்பட்ட ஆவணங்களுக்கு பதிலாக புதிய ஆவணங்களை உரியவர்களுக்கு வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றார் வன்முறையை தூண்டிவிடுவோரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் அது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் இரட்டை தண்டளை விதிக்க வேண்டும் என்றும் திரு கெஜ்ரிவால் கூறினார்

அடல் புதுமையாக்க இயக்கத்தின் கீழ் பள்ளிகளில் செயல்படும் அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை மாணவர்கள் மேலும் திறம்பட்ட முறையில் பயன்படுத்தி கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு வசதிகளை நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தி உள்ளது நிதிஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு

இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செயற்கை நுண்ணறிவுத் துறை கணிசமாக பங்களிக்கும் என்றும் எதிர்கால நோக்குடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஜிஎஸ்டி ஆயுஷ்மான் பாரத் போன்ற முன் முயற்சிகளுக்கு அபாரப் பயன் விளையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காரைக்கால் மற்றும் இலங்கைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்குவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா செய்தியாளர்களிடம் பேசுகையில் திட்டத்தை செயல்படுத்த தலைமை செயலர் தலைமையில் குழு அமைக்கப் பட்டுள்ளதாகவும் இக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் திட்டம் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார் புதுச்சேரி அரசு இத்திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று மாநில சுற்றுலா துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு இத்திட்டம் பெருமளவு உதவும் என்று நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறினார்

மன்சுக் மாண்டவியா தொடக்கி வைத்தார் புதுச்சேரி வடக்கு பகுதி வருவாய் துறை துணை ஆட்சியர் திரு

சுதாகரிடம் பாண்லே நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வருவதாக துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்

புதுச்சேரி அரசு ஏற்களவே உறுதியளித்த படி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கவும் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு பண்டிகை கால உதவித் தொகை வழங்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிஜடியூ சார்புடைய சாலையோர வியாபாரிகள் சங்கம் கோரியுள்ளது இன்று நடைபெற்ற இந்த அமைப்பின் வெள்ளி விழா மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கக் கோரி திமுக மகளிர் அணியினர் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரிசிக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளதைக் கண்டித்து இவர்கள் கோஷமிட்டனர் திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு

சிவா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் அரிசி வழங்குவதில் முறைகேடுகள் இருந்தால் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமே தவிர ஏழைகளை கஷ்டத்தில் தள்ளக் கூடாது என்றார் தமிழக முன்னாள் அமைச்சரும் சென்னை திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே பி பி சாமி இன்று காலமானார்

உடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் அவரது மறைவு குறித்து திமுக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அன்னாரின் உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர்

ராகேஷ் அகர்வால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அசோக் படே ஆராய்ச்சி துறை டீன் டாக்டர் ரவீந்திரன் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன் ஆகியோர் இவ்விழாவின்போது பாராட்டி கவுரவிப்பார்கள் என்று ஜிப்மர் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நடைப்பயிற்சி உயரம் தாண்டுதல் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன

ராணுவ தளவாடங்களின் முக்கிய ஏற்றுமதி நாடாக இந்தியா மேம்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அடல் டிங்கரிங் ஆய்வக மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு வசதிகளை நிதி ஆயோக் அறிமுகப்படுத்தியுள்ளது காரைக்கால் மற்றும் இலங்கைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்குவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது